நி காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவம் சிறப்பாக நடைபெற்றதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார்

உடுமலை ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார்

இந்தியாவும் பூட்டானும் நெருங்கிய நட்புறவை பாராட்டி வருவதாக பிரதமர் திரு

இரண்டு நாள் அரசமுறைப் பயணமாக பூட்டானுக்கு செல்வதற்கு முன்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அண்டை நாடுகளுடனான நல்லுறவுக் கொள்கையின் அடிப்படையில் அவரது பயணம் அமைந்திருப்பதாக கூறியுள்ளார்

உள்ள பல்கலைக் கழகத்தில் மாணவர்களிடம் கலந்துரையாடுவதற்கான பூட்டானில் தமது விருப்பத்தையும் பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார்

பூட்டானில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் ஐ நா பாதுகாப்புக்குழுவில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு பூட்டாள் அரசு ஆதரவு அளித்திருப்பதாக கூறினார்

சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி கொள்கையை வடிவமைப்பதற்கு ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய வேளாண் துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முதலமைச்சர்களின் உயர்மட்டக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மகாராஷ்ட்ர முதலமைச்சர் தேவேந்திர பட்நவிஸ் கூறியுள்ளார் நித்தி ஆயோக் சார்பில் மும்பையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் குஜாத் மாநில முதலமைச்சர் திரு விஜய் ருபானி மத்தியப் பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கானும் வகையில் மாநில அரசுகள் உரிய தீர்வுகளை வகுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சில பரிந்துரைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் விவசாயக் கடன் உற்பத்தி சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி தொடர்பான பல விவகாரங்கள் குறித்து நேற்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார் முன்ளாள் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சிறப்பு மருத்துவக் குழு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் நேற்றிரவு மருத்துவமனைக்குச் சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தனர் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மத்திய அரசுடன் இணைந்து ஆறுகளையும் ஏரிகளையும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தூய்மைப்படுத்தி நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார் வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுற்றுச்சூழல் மாற்றங்களால் நாட்டில் மழையின் அளவு குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வேலூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களில் வறட்சியும் குடிநீர் தட்டுப்படும் உள்ளதாக கூறிய அவர் நீர்ஆதாரங்களை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசுடன் இணைந்து மக்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டின் பொருளாதாரம் பின்தங்கியிருப்பதாகவும் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு

தூத்துக்குடியில் நடைபெற்ற கட்சிக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய அரசியல் சட்டமும் ஜனநாயகமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் வன்முறைச் சம்பவங்கள்மீதான நடவடிக்கை குறைந்திருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ ஸ்வாமி திருக்கோயில் அனந்தசரஸ் குளத்தில் எழுந்தருளியுள்ள அத்திவரதரின் வைபவம் சிறப்பாக நடைபெற்றதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உட்பட அளைத்து துறை ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்திவரதரை தரிசனம் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருந்ததாகவும் இரவு பகல் பாராமல் ஒருங்கிணைந்து செயல்பட்டமையால் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தவிர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துப்புரவுப் பணியாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக இரண்டுநாட்கள் தங்கியிருந்து பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார்

கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தைவிட கூடுதலாக வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார் பொள்ளாச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொதுமக்கள் வைத்திருக்கும் மாற்று நிறுவன செட்டாப் பாக்ஸை கேபிள் டிவி ஆப்பரேட்டர்கள் அரசு செட்டாப் பாக்ஸுக்கு மாற்றுவதற்கு தயக்கம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார்

அரசு நடைமுறையை மீறுபவர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார்

தருமபுரியிலிருந்து ஒசூர் செல்லும் அரசு பேருந்தை ஜக்கசமுத்திரம் வழியாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

மான்டிசோரி திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு எல்கேஜி மற்றும் யு கேசி வகுப்புகள் கற்றுத்தரப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார்

அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்திய பிளஸ்

கஷ்மீர் விவகாரத்திற்கு இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூவம் தீர்வு காண வேண்டுமென்று பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் காலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது தொடர்பான நடவடிக்கைகளில் வெளிநாடுகள் தலையிட முடியாது என்று ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் திரு

விளையாட்டுச்செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக திரு ரவிசாஸ்திரி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் இந்திய அணியின் தலைவர் திரு கபில்தேவ் தலைமையிலான தேர்வுக்குழு இந்த முடிவை நேற்று அறிவித்தது ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுகளில் தங்கப்பதக்கம் வென்ற மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா வை நாட்டின் விளையாட்டுத் துறையின் உயரிய விருதாள ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு விளையாட்டு விருதுகள் தேர்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது டோக்கியோவில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது மகளிர் அணி ஜப்பானை எதிர்த்து விளையாடும் ஒலிம்பிக் போட்டிகளில் தகுதி பெறுவதற்கு நடைபெறும் இந்த விளையாட்டில் ஆடவர் அணி முதலில் மலேசியாவிற்கு எதிராகவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நியூஸிலாந்துக்கு எதிராகவும் கடைசி கற்றில் ஜப்பானுக்கு எதிராகவும் விளையாடுகிறது மகளிர் அணி முதலில் ஜப்பானுக்கு எதிராகவும் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் விளையாடுகிறது